நாட்டின் உயர்க்கல்வி நிறுவனங்களில் புதிய பிரிவுகளின்படி அடுத்த கல்வியாண்டில் ஆயிரக்கணக்கான இடங்கள் கிடைக்க இருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதாரத்தில் நலிந்த பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி மோடி அரசு எடுத்த முடிவு புரட்சிகரமானது என்றார் வரும் ஜூன் மாதம் அடுத்தக் கல்வியாண்டுக்கென நிறுவனங்கள் திறக்கும்போது ஜஜட் ஜஜஜடி என்ஐடி மத்திய பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்க்கல்வி நிறுவனங்களில் இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஆயிரக்கணக்காள இடங்கள் காத்திருக்கும் என்று கூறினார் எவரது ஒடஒதுக்கீட்டிற்கும் பாதிப்பு இல்லை என்றும் கூடுதலாக இந்த பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி வெளியிட்ட அரசு செய்திக்குறிப்பு இதனை தெரிவிக்கிறது இந்த இடஒதுக்கீடு குறித்த மத்திய அரசின் வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவை அமல்படுத்தும் முதலாவது மாநிலமாகிறது குஜராத் என்று எமது அகமதாபாத் செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாண் ஏற்றுமதி கொள்கை ஒன்றை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் மும்பையில் நடைபெற்ற இரண்டு நாள் இந்திய தொழில்கள் இணையத்தின் உச்சிமாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் குறிப்பிட்டத் தொழில்களில் அதிக திறன் கொண்டுள்ள மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்தத்துறை மேம்பாட்டிற்கான தொகுதியாக உருவாக்கப்படும் என்று கூறினார் அடுத்த சில தினங்களில் இதற்கான புதிய கொள்கை அறிவிக்கப்படும் என்றும் இதனால் தோட்டக்கலை மலைத்தோட்டப் பயிர் மீன் வளம் பால் பண்ணை தொழில்கள் உட்பட பண்ணை உற்பத்தி பொருட்கள் அனைத்திற்கும் நல்ல விலை கிடைக்கும் என்றார் இந்தியாவின் வேளாண் துறையில் முதலீடு செய்ய ஐக்கிய அரபு எமிரகமும் சவுதி அரேபியாவும் ஆர்வம் தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார் தங்கள் நாடுகளில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியாவை தளமாக அமைக்க அவை விரும்புகின்றன என்றும் அவர் கூறினார் வரியற்ற வர்த்தகத்தை அதிகரிக்கவும் உலக வர்த்தக அமைப்பை மேலும் திறன்பட்டதாக செய்வதற்கும் இந்த கொள்கை உதவும் என்று அவர் கூறினார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நேற்று இரண்டு நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் தலைநகர் போர்ட்பிளேயர் சென்றடைந்தார் இந்த பயணத்தின்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பாதுகாப்பு படை பிரிவுகளின் தயார்நிலை குறித்தும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்வார் கிரேன்ட் நிக்கோபார் தீவில் கேம்ப்பெல் வளைகுடாவில் இன்று நடைபெற உள்ள பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையை அமைச்சர் பார்வையிடுகிறார்

நாட்டில் மருந்து பொருட்களை தவறாக பயன்படுத்தும் பிரச்சினையை சரிசெய்ய ஐந்தாண்டு செயல்திட்டம் ஒன்றை வரைந்துள்ளதாக மத்திய சமூகநீதி அமலாக்க அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கென பல்முனை அனுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

தேசிய மருந்து தேவை குறைப்பு கொள்கை வரைவை அமைச்சரவையின் பரிசீலனையிலிருந்து இந்த அமைச்சகம் விலக்கிக்கொண்டதை அடுத்து இந்த புதிய செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது கொள்கைக்கு பதிலாக செயல்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த செயல்திட்டம் இரண்டு முறை சீரமைக்கப்பட்டது மருந்து பொருட்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதன் அளவு மற்றும் நடடமுறை குறித்த தேசிய ஆய்வை அமைச்சகம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த திட்டத்தில் முறைகேடுகளை களைவததற்கு மின்னணுமுறை உதவியதாக தெரிவித்தார்

ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்கள் இத்திட்டத்தின்கீழ பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது

இந்திய வானியல் ஆய்வு துறையின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு மிர்த்தியுஞ்ஜெய் மொகபத்ரா இதனை தெரிவித்தார் இதற்கென வானிலை ஆய்வுத்துறை விஞ்ஞானிகளுடன் வெப்ப பிரதேச வானிலை ஆய்வுக்கான இந்திய நிறுவனம் நடுத்தர தொலைவு வாளிலை முன்னறிவிப்பு தேசிய எமயம் ஆகியவற்றின் விஞ்ஞானிகளும் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார் புயல் சமயங்களின்போது பயன்படும் தரமான செயல் நடைமுறைய இந்த ஆண்டு உருவாக்க வானிலை ஆய்வுத்துறை திட்டமிட்டிருப்பதாக புவி அறிவியல் அமச்சகத்தின் அதிகாரி திரு எம் ராஜீவ் தெரிவித்தார் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள சமய மற்றும் கலாச்சார திருவிழாவான கும்பமேளா நாளை தொடங்குவதை ஒட்டி அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மகரசங்கராந்தி விழா கொண்டாடப்படும் நாளை முதல் புனித நீராடும் நிகழ்ச்சி தொடங்குகிறது இதனையொட்டி கங்கா யமுனா போன்ற நதிகளில் புண்ணிய நீராட பக்தர்கள் அப்பகுதிக்கு வரத் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கும்பமேளா நடைபெறும் பகுதிகளில் நேற்றிரவு முதல் வாகனப்போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒலிபரப்பு செய்கின்றன இதற்கென அகில இந்திய வானொலி அமைத்துள்ள ஒரு கிலோவாட் திறன்கொண்ட பண்பலை ட்ரான்மீட்டர் இன்று முதல் செயல்பட தொடங்குகிறது

நேரடி ஒலிபரப்பை யூ டிப் மூலமாக ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கும்பமேளா சிறப்பு நிகழ்ச்சிகளை நாளை முதல் துர்தர்ஷன் ஒளிபரப்பும்

நாளை மகரசங்கராந்தியை முன்னிட்டு ஷாஹி ஸ்னான நிகழ்ச்சிகளை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒலிபரப்பு செய்கின்றன

இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய சர்வதேச நிலைகளில் போட்டியிட்டு வெற்றியை தேடித்தரும் திறமைகள் கொண்டவர்கள் என்று கூறினார்

இவர்களில் ஒன்பது பேர் விளையாட்டுத்துறையில் அளித்த பங்கிற்கென பாராட்டுப் பெறுகின்றனர் இந்த திட்டம் மாநிலத்தின் இளைஞர்கள் தங்களது துறைகளில் மேன்மை அடைவதை நோக்கமாக கொண்டது என்று அவர் கூறினார் இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் மகாராஷ்டிர அணி நேற்று முக்கியமான அனைத்து போட்டிகளிலும் தங்கப் பதக்கங்களை வென்றது

நேற்று மட்டும் ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் ஒன்பத தங்கப்பதங்களை இந்த அணி வென்றது இந்த அணிக்கு அடுத்தபடியாக தில்லி அணி வந்துள்ளது பத்து வயது சிறுவன் அபினவ்ஷா பத்து மீட்டர் ஏர்ரைஃபில் கலப்பு குழு போட்டியில் மெஹ்லி கோஷ்வுடன் இணைந்து தங்கப்பதக்கம் வென்றார் இந்த போட்டியின் தங்கம் வெல்லும் மிகச்சிறிய வயது வீரர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார்

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டி சாம்பியன் பட்டத்தை பெங்களூரு ராப்டர்ஸ் அணி முதல் முறையாக வென்றுள்ளது

ஆடவர் ஒற்றையர் போட்டியில் பெங்களூரு ராப்டரஸ் அணித் தலைவர் கிடாம்பி ஸ்ரீகாந்த்

மகளிர் ஒற்றையர் போட்டியில் இந்த அணியின் உ தி தாங் கும் ஆடவர் இரட்டையர் போட்டியில் பெங்களூரு அணியின் முகமது ஆசான் ஹென்ரா சத்யவான் இணையும் வெற்றி பெற்றது முன்னதாக கலப்பு இரட்டையர் போட்டியில் மும்பை ராக்கெட்ஸ் அணியின் கிம் ஜீ ஜங் பியா ஜெபாடியா இணை பெங்களூரு அணியின் மார்க்கஸ் எல்லீஸ் லாரன்ஸ் ஸ்மித் இணையை வென்றது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஷார்ஜாவில் இந்தியா தனது கடைசி குழு லீக் போட்டியில் பஹ்ரனை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு இந்த போட்டி நடைபெறும்